விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

தொழிலாளா் நலத்துறை அம்மச்சா் திரு சந்தோஷ் கங்குவாா் மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளாா்

சென்னை ராஜீவ்காந்தி அரக மருத்துவமனை சேலம் மற்றும் கோவை அரக மருத்துவனைகளிலும் நோய் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த தரித பரிசோதனை கருவி மூலம் அரை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள் முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர்

சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று அவர்கள் அய்வுப் பணியை மேற்கொண்டனர் கோவையில் தரித பரிசோதனை கருவி பயன்பாட்டை உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு

வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார்

சேலம் அரசு மருத்துவமளைக்கு ஆயிரம் தரித பரிசோதனை கருவிகள் வந்துள்ளன இவற்றின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் நோய்த்தொற்றை விரைந்து கண்டறிவதன் மூவம் இதற்கான சிகிச்சையும் மருத்துவா்கள் விரைந்து மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தாா்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு உதவுவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த பிரதம் உதவி தேவைப்படும் தொழில் முனைவோா் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுகலாம் என்று கூறினார் நாடு சந்தித்துவரும் நெருக்கடியான ஒரு சூழலில் ரயில்வே துறையினர் மக்களுக்கான உதவிகளை செய்துவருவது தமக்கு மிகுந்த பெருமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா்

இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ரிசர்வ் வங்கி எடுத்துள்ள நடவடிக்கைகள் சில கட்டுப்பாடுகளுடன் குறிப்பிட்ட தொழில்கள் மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் அனுமதிப்பது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றிற்கு அமைச்சா்கள் குழு பாராட்டு தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொகியால் ரயில்வே அமைச்ச் திரு பியூஷ் கோயல் தொழிலாளா மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு கங்குவார் மகளிர் மற்றும்குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராளி உணவுத்துறை அமைச்ச் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

சென்னை உயா்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயா்நீதிமன்ற மதுரை கிளை கீழமை நீதிமன்றங்களுக்கு வழக்கமான கோடை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னைய உயர்நீதிமன்ற தலைமைப் பதிவாளர் திரு குமரப்பன் தெரிவித்துள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கூக அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறையுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்காக தொழிலாளா நலத்துறையின் அதிகாரியை நியமிக்குமாறு மத்திய அமைச்சா திரு சந்தோஷ் கங்குவார் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார்

சந்தோஷ் கங்குவார் தெரிவித்தார்

அன்பழகன் இன்று வழங்கினார்

ராஜாராமன் தெரிவித்தார்

உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் விழிப்புணாவு பிரச்சார வாகனத்தின் இயக்கத்தையும் அமைச்சா் இன்று தொடங்கி வைத்தார்

இஸ்லாமிய சமூகத்தினருக்கு ரமலாள் நோன்பு கஞ்சிற்காக அரிசி வழங்கும் திட்டத்தை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று திருவாரூர் அருகே கொடிக்கால்பாளையம் பள்ளிவாசலில் தொடங்கி வைத்தாா்